உள்துறை அமைச்சர் திரு

முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தலைமையிலான அரசின் இரண்டாண்டு சாதனை மலர் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று வெளியிடப்பட்டது

புதுதில்லியிலிருந்து வாரணாசிக்கான வந்தே பாரத் அதிவிரைவு ரயிலை இன்று கொடியசைத்து துவக்கி வைக்கும் நிகழ்ச்சியில் இதை தெரிவித்த அவர் இந்த தாக்குதலுக்கு காரணமானவா்கள் பெரும் விலையை கொடுக்க வேண்டியிருக்கும் என்றும் கூறினார் உலக நாடுகளிடமிருந்து முற்றிலும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள இந்தியாவின் அண்டை நாடு இத்தயை சதி செயல்கள் மூலம் இந்தியாவை பலவீனப்படுத்தி நிலைகுலைய செய்யலாம் என்று நினைத்தால் பெரும் தவற்றை இழைப்பதாகவும் அதன் எண்ணமும் திட்டமும் ஒருபோது ஈடேறாது என்றும் கூறியுள்ளார் இத்தகைய உணர்வு பூர்வமான சம்பவத்தில் அரசியல் கட்சிகள் சேற்றை வாரி இறைப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் இந்த காட்டு மிராண்டித்தனமான தாக்குதலுக்கு எதிராக இந்தியா ஒருங்கிணைந்து போராடுகிறது என்ற செய்தி உலகம் முழுவதும் வலம் வரவேண்டும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார் இந்த சம்பவத்தை அடுத்து இந்திய மக்களின் ரத்தம் கொதிநிலையில் உள்ளதாக குறிப்பிட்ட பிரதமா் தீவிரவாதத்தை வேரோடு களைய பாதுகாப்பு படையினருக்கு முழு சுதந்திரம் வழங்கப்படும் என்றார் புல்வாமா தாக்குதலில் நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்த வீரர்களின் குடும்பங்களுக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் இந்த தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள அனைத்து நாடுகளுக்கும் தமது நன்றியை உரித்தாக்கிய பிரதமர் தீவிரவாதத்தை வேரோடு நசுக்க அனைத்து நாடுகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கிறார்

அருண்ஜேட்லி இந்த கூட்டத்தில் புல்வாமா தாக்குதல் சம்பவம் குறித்து ஆராயப்பட்டதாக குறிப்பிட்டார்

மிகவும் விருப்பப்பட்ட நாடு அந்தஸ்திற்கான பட்டியலிலிருந்து பாகிஸ்தான் விலக்கி கொள்ளப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார்

ஜேட்லி உயிரிழந்த குடும்பங்களுக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டார் புல்வாமா தாக்குதலை தொடா்ந்து மத்திய அரசு நாளை அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்க உள்ளதாகவும் அவர் கூறினார் அமைச்சரவை குழுக் கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

பின்னர் திரு ராஜ்நாத் சிங் புல்வாமா சம்பவத்தில் காயமடைந்து றீநகர் ராணுவ முகாம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவிக்க உள்ளார்

விஜயகுமார் தலைமையில் போலீஸ் உயரதிகாரிகள் தாக்குதல் சம்பவம் நடைபெற்ற லெத்போரா விற்கு சென்றுள்ளனர்

தேசிய பாதுகாப்பு படையின் கறுப்பு பூனை கமாண்டோ படையினரும் வெடிகுண்டு நிபுணர்களும் இந்த புலனாய்வு குழுவுடன் இணைந்து ஆய்வு மேற்கொள்ள உள்ளனர்

நாட்டை துண்டாட தீவிரவாதம் முயன்றாலும் எந்த சக்தியாலும் நம்மை பிரித்தாள முடியாது என்று கூறியுள்ள அவர் அனைத்து எதிர்கட்சிகளோடு பாதுகாப்பு படையினர் இணைந்து தோளோடு தோள் நிற்பதாகவும் கூறியிருக்கிறார்

இச்சம்பவத்தில் உயிரிழந்த தியாகிகளின் பெயர்கள் கிராம சாலைகளுக்கு சூட்டப்படும் என்றும் மறைந்த வீரர்களுக்கு முழு அரசு மரியாதையுடன் இறுதிச்சடங்கு நடத்தப்படும் என்றும் கூறியுள்ளார்

அமெரிக்காவின் செனட் சபை உறுப்பினர்கள் இந்தியாவிற்கு ஒருமித்த ஆதரவை தெரிவித்து ஜெய்ஷி முஹம்மது அமைப்பின் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி உள்ளனர் இந்தியாவோடு இணைந்து தீவிரவாதத்தை அகற்றும் நடவடிக்கைகளில் தோள் கொடுக்கும் என்று ரஷ்யா

ஜொ்மனி ஆஸ்திரேலியா துருக்கி கனடா செக் குடியரசு நாடுகளும் இந்த தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன

பொதுச்செயலர் அன்டனியோ கட்டரஸ் இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்ததோடு இதற்கு காரணமானவர்கள் சட்டத்தின் முன்னர் நிறுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் நேபாளம் பங்களாதேஷ் பூடான் இலங்கை மாலத்தீவு நாடுகளும் இந்தியாவுடன் இணைந்து தீவிரவாத சவால்களை எதிர்கொள்ள உறுதிபூண்டுள்ளன உலகளாவிய நிலைத்தன்மைக்கும் பாதுகாப்பிற்கும் பயங்கரவாதம் அச்சுறுத்தலாக உருவெடுப்பதால் அதனை ஒடுக்க சர்வதேச சமூகம் இணைந்து செயலாற்ற வேண்டும் என்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அழைப்பு விடுத்துள்ளது

இந்த சம்பவம் மிகவும் கவலைக்குரியது என்றும் ஜம்முகாஷ்மீர் பள்ளத்தாக்கில் வன்முறையை தங்கள் நாடு எப்பொழுதுமே கண்டித்து வருவதாக அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த சம்பவத்தில் பாகிஸ்தானுக்கு எந்த தொடர்பும் இல்லை என்றும் மறுத்துள்ளது இந்திய அரசும் ஊடகமும் எந்த விசாரணையும் மேற்கொள்ளாமல் இந்த சம்பவத்தோடு பாகிஸ்தானை இணைப்பதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளது முன்னதாக தீவிரவாத அமைப்புகளுக்கு பாகிஸ்தான் அடைக்கலம் தருவதையும் தீவிரவாதிகளுக்கான ஆதரவையும் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியது புல்வாமா சம்பவத்திற்கு பின்னர் அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையும் பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு அளிக்கும் ஆதரவையும் அடைக்கலத்தையும் நிறுத்த வேண்டும் என்று கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது

எடப்பாடி கே

மறைந்த முன்னாள் முதலமைச்சா் டாக்டா்

ஆர் நூற்றாண்டு விழா சட்டப்பேரவை மற்றும் பல்வேறு நிகழ்வுகளில் முதலமைச்சர் ஆற்றிய உரைகளின் தொகுப்புகள் இரண்டாண்டு சாதனைகளின் குறும்படம் மற்றும் காலப்பேழை புத்தகத்தையும் முதலமைச்சர் வெளியிட்டார் இவற்றை துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு உள்ளிட்டோர் பெற்றுக்கொண்டனர் பின்னர் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி அமைச்சர்கள் உள்ளிட்டோர் இரண்டாண்டு சாதனைகளின் குறும்படத்தினை பார்வையிட்டனர் இந்நிகழ்ச்சியில் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தி துறையின் உயரதிகாரிகள் பங்கேற்றனர்

நீதிபதிகள் ஏ